நோய் நிலையில் இருப்பதாகசுகாதாரத்துறைஅமைச்சா் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

கோவிட்தொற்றுஅதிகரித்துவரும் மாநிலங்களில் ஆக்ஸிஐன் உற்பத்தியைஅதிகரிக்கவேண்டுமென்றுமத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

மாநிலத்தில் இந்தநோய் தொற்றைகட்டுப்படுத்துதற்காகஅம்மாநிலஅரசுஅத்தியாசியசேவைபராமரிப்பு சட்டத்தைஅமல்படுத்தியுள்ளது

மேற்குவங்க மாநிலசட்டப்பேரவைக்குஐந்தாவதுகட்டமாகநாளைநடைபெறவுள்ளதேர்தலுக்கானஅனைத்துஏற்பாடுக ளும் தயார் நிலையில் உள்ளதாகதோதல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்று பஞ்சாப் அணியைஎதிர்கொள்கிறது

புகுதில்லியில் உள்ளளய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்ள அவசரசிகிச்சைபிரிவைபார்வையிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாட்டின் எந்தபகுதியிலும் வெண்டிலேட்டர் மற்றும் ஆக்ஸிஜனுக்குதட்டுப்பாடு இல்லைஎன்றும் கூறினார்

இந்தஆண்டுஅரசுநோய் தொற்றுபரவினால் ஏற்பட்டுள்ளசாவல்களைசந்திக்க முழு அளவில் தயாராகஉள்ளதாகத் தெரிவித்தாா் நோய் தொற்றுஅதிகரித்துவரும் மாநிலங்களின் சுகாதாத்துறைஅமைச்சர்களுடன் நாளை ஆலோசனைநடத்தஉள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார்

ஆக்ஸிஜன் உற்பத்தியைஅதிகிப்பதற்காகபிளம் கேள்ஸ் நிதியின் கீழ்

இந்தநிலையங்கள் விரைவில் உற்பத்தியைதொடங்க வேண்டுமென்றும் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது நோய் தொற்றுக்குசிகிச்சைஅளித்துவரும் அனைத்துமருத்துவமனைகளிலும் தேவையாள ஆக்ஸிஜன் கையிருப்பில் வைத்துக் கொள்ளவேண்டுமென்றும் மத்தியஅரசுஅறிவுறுத்தியுள்ளது

இதன் தொழில்நுட்பம் மகாராஷ்டராவில் உள்ளஹாப்கையின் நிறுவனத்துக்குஅளிக்கப்பட்டுள்ளதாகமத்தியஅறிவியல் தொழில்நுட்பத்துறைமகாராஷ்டிராஅரசிடம் தெரிவித்துள்ளது இந்தநிறுவனம் விரைவில் உற்பத்தியைதொடங்கும் என்றும் ஒராண்டுகாலத்திற்குதடுப்பூசிமருந்தைஉற்பத்திசெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்தமுடிவுக்குமகாராஷ்டிராமுதலமைச்சர் திருடத்தவ் தாக்சே பிரதமர் திருநரேந்திரமோடிக்குநன்றிதெரிவித்துள்ளாா் ஒடிஸாமாநிலத்தில் கோவிட் நோய் தொற்றைகட்டுப்படுத்துவதற்காகஅம்மாநிலத்தில் நகர்புறங்களில் இரவு நேரஊரட்ங்கு உத்தரவைஅம்மாநிலஅரசுபிறப்பித்துள்ளது

இறுதிநாட்களில் எல்லைப்பகுதிகளில் உள்ளபத்தமாவட்டங்களில் முழுநேரஊரடங்கு வார அமல்படுத்தப்படும் என்றும் அம்மாநிலஅரசுஅறிவித்துள்ளது அனைத்துகூட்டங்களுக்கும் அனுமதிமறுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒடிஸாஅரசுதெரிவித்துள்ளது சத்திஷ்கர் மாநிலத்தில் இந்தநோய் தொற்றைகட்டுப்படுத்துதற்காகஅம்மாநிலஅரசு எஸ்மாஎன்கிறஅத்தியாசியசேவைபராமரிப்பு சுட்டத்தைஅமல்படுத்தியுள்ளது இதன்படிஅரசுமற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணி புரியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் இதரசுகாதாரபணியாளர்கள் கட்டாயமாகபணிக்குவரவேண்டுமென்றுஅரசுகூறியுள்ளது

குடிநீர் விநியோகம் மற்றும் இதரஅத்தியாவசியசேவைகளில் ஈடுபடும் ஊழியர்களுக்கும் இந்தசட்டம் பொருந்தும் என்றும் அம்மாநிலஅரசுகூறியுள்ளது

மேற்குவங்க மாநிலசுட்டப்பேரவைக்குறந்தாவதுகட்டமாகநாளைநடைபெறவுள்ளதேர்தலுக்கானஅனைத்துஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகதேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இதற்கானஅனைத்துஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகதேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நாடுமுழுவதும் தொல்பொருள் ஆய்வுத் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளஅருங்காட்சியகங்கள் மற்றும் நினைவகங்கள் உடனடியாக மூடுவதற்குமத்தியஅரசுஉத்தரவிட்டுள்ளது

இந்நிலையில் மத்தியதொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தஞ்சைபெரியகோவில் மற்றும் கும்பகோணம் தாராகரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் பொதுமக்கள் திசனத்துக்குஅனுமதிமறுக்கப்பட்டு இன்றுமுதல் மூடப்படுவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

நுகர்வோர் வரி சுற்றுச்சூழல் மற்றும் விவகாரங்களில் உயர்நீதிமன்றநீதிபதிகளுக்குபோதியநிபுணத்துவம் இல்லைஎன்பதாலேயே மத்தியஅரசுதீர்ப்பாயங்களைஉருவாக்கிஉள்ளதுஎன்றுகுறிப்பிட்டதலைமைநீதிபதி நிபுணர்களாக இல்லாத ஐ ஏ எஸ் அதிகாரிகள் தற்போதுநியமிக்கப்பட்டுவருவதாகத் தெரிவித்தார் ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்று பஞ்சாப் அணியைஎதிர்கொள்கிறது